வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார்

பஜ்ரங் புனியா தங்கப் பதக்கம் வென்றார்

நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார் மக்களவை தேர்தலையொட்டி தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிரக்சாரத்தை பீகாரில் அவர் இன்று தொடங்கி வைத்தார் பாட்னாவில் உள்ள காந்தி மைதானத்தில் நடைபெற்ற சங்கல்ப் பேரணியை தொடங்கி வைத்து அவர் உரையாற்றினார் அப்போது தீவிரவாதத்தை எதிர்கொள்ள எதிர்க்கட்சிகள் ஒன்றுசேர மறுப்பதாக அவர் குற்றம் சாட்டனார் எதிர்க்கட்சிகள் தம்மை ஏற்றுக்கொள்ளாமல் எதிர்த்து நிற்பதாகவும் ஆனால் தீவிரவாதத்தை எதிர்க்கொள்ள தம்மோடு அவர்கள் இணைய வேண்டுமென தாம் எதிர்பார்ப்பதாகவும் அவர் கூறினார் பாலாக்கோட் தாக்குதல் குறித்து எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்புவதாகவும் அவர் சாடினார் விவகாரத்தில் படைவீரர்களை ஊக்கப்படுத்துவதை கைவிட்டு எதிர்க்கட்சிகள் இந்த இந்தியாவின் எதிரிகளை உற்சாகப்படுத்துவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் பயங்கரவாத முகாம்கள் மீதான தாக்குதலுக்கு எதிர்க்கட்சிகள் ஆதாரங்களை கோருவதாக குற்றம் சாட்டிய பிரதமர் எதிரிகள் பயனடையும் வகையில் அவர்கள் பேசி வருவதாகவும் கூறினார் புல்வாமா தாக்குதலில் உயிா் நீத்த படை வீரா்களுக்கு வீர வணக்கம் செலுத்துவதாகவும் அவர்களது குடும்பத்தினருக்கு குட்டுமொத்த நாட்டு மக்களும் துணை நிற்பாா்கள் என்றும் பிரதமர் தெரிவித்தார்

பீகார் மாநில அரசுடன் இணைந்து அம்மாநில வளர்ச்சிக்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் பிரதமர் கூறினார் இந்த நிகழ்ச்சியில் பீகார் முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் லோக் ஜனசக்தி கட்சித் தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு ராம்விலாஸ் பாஸ்வான் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்

நரேந்திரமோடி இன்று தொடங்கி வைத்தார் கவுகார் என்ற இடத்தில் இந்தியா ரஷ்யா கூட்டமைப்பில் அமைக்கப்பட்டுள்ள துப்பாக்கி தொழிற்சாலையையும் பிரதமர் நாட்டுக்கு அர்ப்பணித்தார் இதை தொடர்ந்து மின் உற்பத்தி கல்வி சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டப் பணிகளையும் பிரதமர் தொடங்கி வைத்தார் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக இன்று கோவை வந்து சேர்ந்தார் விமான நிலையத்தில் மாநில ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் உள்ளாட்சித் துறை அமைச்சர் திரு வேலுமணி மற்றும் உயரதிகாரிகள் குடியரசுத் தலைவரை வரவேற்றனர் சூளுர் விமானப் படை தளம் மற்றும் ஈசா யோகா மையத்தில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சிகளில் குடியரசுத் தலைவர் பங்கேற்கிறார்

குழந்தைகள் பாதுகாப்பு இல்லங்களை நேரடியாக கண்காணிப்பது குறித்து அரசு பரிசீலித்து வருவதாக மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை அமைச்ச் திருமதி மேனகா காந்தி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநிலங்களவையில் போதிய ஆதரவு இல்லாததால் ஆள்கடத்தலை தடுக்கும் மசோதா நிறைவேற்றப்படாமல் உள்ளதாக கூறினார் பெண்களின் நலன் கருதி தேசிய மகளிர் ஆணையத்தின் சார்பில் சட்ட ஆலோசனை வாரியம் அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் தர்மபுரி மொரப்பூர் இடையே புதிய ரயில்பாதை அமைப்பதற்கான பணிகளை ரயில்வே அமைச்சர் திரு பியூஷ்கோயல் நாளை தொடங்கி வைக்கிறார் தர்மபுரியில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில அவர் இதனை தொடங்கி வைக்கிறார் இந்த நிகழ்ச்சியில் தாம்பரம் திருநெல்வேலி இடையேயாள அந்தியோதயா விரைவு ரயில் போக்குவரத்தை நாகர்கோவில் வரை நீட்டிப்பதற்கான சேவையையும் சென்னை எழும்பூர் கொல்லம் இடையே தினசரி ரயில்போக்குவரத்தையும் காணொலிக் காட்சி வாயிலாக அமைச்சர் தொடங்கி வைக்கிறார் நாளை மஹா சிவராத்திரியையொட்டி உத்தரப்பிரதேசத்தில் உள்ள திரிவேணி சங்கமத்தில் புனித நீராட ஏராளமான பக்தர்கள் குவிந்துள்ளனர்

சிவராத்திரியின் போது புனித நீராடுவது சிவபெருமானை நேரடியாக வழிபடுவதற்கு இணையாகும் என கூறப்படுகிறது

இந்த பேச்சுவார்த்தையில் தாலிபன் அமைப்பின் நிறுவனர் முல்லா அப்துல் கனி பாரதரும் இந்த முறை கலந்துகொண்டார் ஆப்கானிஸ்தானில் இருந்து வெளிநாட்டு படைகளை திரும்பப் பெற வேண்டும் என்பது தங்களது முக்கிய கோரிக்கை என தாலிபன் செய்தி தொடர்பாளர் சுகைல் ஷாகீன் தெரிவித்தார் இதேபோல அமெரிக்கா மற்றும் அதன் தோழமை நாடுகளுக்கு எதிராக செயல்படும் இடமாக ஆப்கானிஸ்தான் இருக்கக்கூடாது என்பது அமெரிக்காவின் முக்கிய கோரிக்கையாகும் ஆப்கானிஸ்தானில் போர் நிறுத்தம் செய்ய தாலிபன்கள் முன்வர வேண்டும் என்று அமெரிக்கா கோரிக்கை விடுத்துள்ளது ஜம்மு கஷ்மீர் மாநிலத்தில் மத்திய ரிசா்வ் போலீஸ் படையின் மூன்று வீரர்களும் மாநில காவல்துறையின் இரண்டு வீரர்களும் வீரமரணம் அடைந்தனர் குப்வாரா மாவட்டத்தில் கடந்த மூன்று நாட்களாக பாதுகாப்பு படையினருக்ககும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே நடந்து வரும் துப்பாக்கி சண்டையில் இரண்டு பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனா் ராணுவ வீரா்களில் ஒன்பது பேர் காயமடைந்தனா்

பாபாகுண்ட் பகுதியில் பயங்கரவாதிகள் பதங்கியிருப்பதாக கிடைத்த தகவலையடுத்து கடந்த வியாழக்கிழமை இரவிலிருந்து பாதுகாப்பு படையினரும் மாநில காவல்துறையினரும் தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டனர் இதையடுத்து பாதுகாப்பு படையினருக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே துப்பாக்கி சண்டை நடந்தது பயங்கரவாதிகள் இரண்டு பேர் கொல்லப்பட்டதையடுத்து துப்பாக்கி சண்டை முடிவுக்கு வந்துள்ளபோதும் தேடுதல் நடவடிக்கை தொடர்கிறது

கூறியுள்ளது

பல வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் ஐ

தெரிவித்துள்ளது

மத்தியப்பிரதேசம் மாநிலம் குவாலியரில் மாற்றுத் திறனாளிகளுக்கான விளையாட்டு மையம் விரைவில் அமைக்கப்பட உள்ளது இந்த மையத்தில் மாற்றுத் திறனாளிகளுக்கு உரிப விளையாட்டு பயிற்சிகள் அளிக்கப்படும் என்றும் தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான போட்டிகளில் மாற்றுத்திறனாளிகள் கலந்தகொண்டு சாதனை படைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரங்களுக்கான அமைச்சகம் தெரிவித்துள்ளது

குழந்தையை கொலை செய்த வழக்கில் குற்றவாளியின் நன்னடத்தையை கருத்தில் கொண்டு அவருக்கு விதிக்கப்பட்ட துக்குத் தண்டனையை ஆயுள் தண்டனையாக மாற்றி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

வழக்கை விசாரித்த நீதிபதி திரு

சிக்ரியின் கவனத்திற்கு இந்த கவிதை கொண்டு வரப்பட்டது அப்போது தவறை திருத்திக்கொண்டு நாகரிகமான மனிதனாக சமுதாயத்தில் வாழ விரும்பும் குற்றவாளியின் துக்குத்தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைத்து அந்த அவர் உத்தரவிட்டார்

இதற்கான முறையான திட்டங்களுக்காக அரசு காத்திருப்பதாக அவர் கூறினார் மாயமான விமானத்தை தேடும் பணியில் அமெிக்க நிறுவனம் கடந்த ஆண்டு ாடுபட்டதாகவும் ஆனால் அதில் எந்த பலனும் கிடைக்கவில்லை என்றும் அவர் கூறினார் இதனிடையே மாயமான விமானத்தில் பயணம் செய்தவர்களின் குடும்பத்தினர் சார்பில் ஐந்தாவது ஆண்டு தின நினைவு நாள் கடைப்பிடிக்கப்பட்டது